மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராத்நாத்சிங் கேரளத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று வான்வழியே பார்வையிட்டார் நீதிமன்றத்தின் தலைமை

தஹில்ரமணி இன்று பதவியேற்றுள்ளார்

தொழிற்சாலைகளின் நீர் சேமிப்பு வசதிகளை நேரில் ஆராய்ந்தார் அஸ்ஸாம் பொதுமக்கள் பட்டியலில் தகுதியுள்ள இந்திய குடிமக்கள் எவர் பெயரும் விடுபட்டுப் போவதை அரசு அனுமதிக்காது என்று பிரதமர் இருநரேந்திர மோடி கூறியுள்ளார் இன்று புதுடில்லி யில் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர் மக்கள் ஆதரவை இழந்துவிட்ட கயநம்பிக்கையும் இல்லாத சிலர்தான் அஸ்ஸாம் குடிமக்கள் பிரச்சனையில் அரசைக் குறைகூறுவதாகக் குற்றம் சாட்டினுர் அரசுக்கு எதிராக மகா கூட்டணி ஒன்றை உருவாக்க எதிர் கட்சிகள் ழுயன்று வருவதாக் கூறப்படுவதைச் கட்டிக்காட்டிய அவர் வாரிக அரசியல்தான் இதன் நோக்கமே தவிர நாட்டின் வளர்ச்சி அல்ல என்றர் மக்களவையில் எதிர் கட்சிகள் கொண்டுவந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் தோற்றுப் போனதையும் மாநிலங்களவை துணைத்தலைவர் தேர்தலில் ஆளும் கூட்டணி வெற்றிபெற்றதையும் வைத்துப் பார்த்தாலே எதிர்கட்சிகளின் பலவீனம் புரிந்துவிடும் என்றும் உத்தேச மகா கூட்டணி உடையப் போவது தேர்தலுக்கு முன்பா பின்பா என்பதே தற்போதைய கேள்வி என்றும் அவர் குறிப்பிட்டார் குஜராத் சட்டமன்றத் தேர்தலில் ஜிஎஸ்டி க்கு எதிராக மக்களைத் தூண்ட காங்கிரஸ் மேற்கொண்ட முயற்சிகள் பலிக்கவில்லை என்றும்

தேசிய ஜனநாயகக் கூட்டணி ஆட்சியில் உலகின் மிக வேகமாக வளரும் ழுக்கியப் பொருனாதாரமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாகத் தெரிவித்த பிரதமர் உள்கட்டமைப்புத் துறைகளுக்கான முதலீடுகளும் நேரடி அன்னிய முதலீடுகளும் முன் எப்போதும் இல்லாத அளவில் அதிகரித்திருப்பதாகக் கூறிஞர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான உலகின் முக்கிய கேந்திரமாகவும் இந்தியா மேம்பட்டிருப்பதை அவர் கட்டிக்காட்டினுர் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஜாதி அடிப்படையிலான இட ஒதுக்கிடு தொடரும் என்றும் இதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை என்றும் அவர் வலியுறுத்திஞர் நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களும் அப்பாவிகள் அடித்துக் கொல்லப்படும் சம்பவங்களும் அதிகரித்து வருவதாகக் கூறப்படுவதை செய்தியாளர் சுட்டிக்காட்டிய போது பாரதிய தனதா கட்சி தெளிவான முறையில் இத்தகைய சம்பவங்களைக் கண்டித்து வருவதாக திரு நரேந்திர மோடி பதில் அளித்தார் துரதிருஷ்டகரமான இத்தகைய சம்பவங்களைத் தடுக்கும் வகையில் சமூகத்தில் ஒற்றுமையை மேம்படுத்த அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இந்திய பாகிஸ்தான் உறவுகள் பற்றிய கேள்விக்கு பிரதமர் பதில் அளிக்கையில் பாகிஸ்தா னில் அமையவுள்ள புதிய அரசு பிராந்தியத்தில் தீவிரவாதம் மற்றும் வன்முறை இல்லாத பா துகாப்பான நிலையான வனமான தழல் நிலவப் பாடுபடும் என தாம் நம்புவதாகக் கூறிஞர் அமைதியான பா துகாப்பான வளமான இலங்கை ஒன்றையே இந்தியா விரும்புவதாக பிரதமர் திருநரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்திய நிதி உதவியுடன் இலங்கை யில் நிறைவேற்றப்பட்ட வீட்டுவசதி திட்டப் பயனாளிகளுடன் இன்று காணொலி காட்சி மூலம் கலந்துரையாடிய அவர் அண்டை நாடுகளுக்கான இந்தியா வின் உதவிகளில் இலங்கை க்கு எப்போதுமே சிறப்பிடம் உண்டு என்றும் மக்களின் வளர்ச்சிக் கனவுகளை பூர்த்தி செய்யக்கூடிய நாடாக இலங்கை இருக்கவேண்டும் என்பதே இந்தியா வின் ஆசை என்றும் கூறிஞர்

இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள நுவரேலியா நகரில் இன்று மழை வானிலைக்கு இடையே நடைபெற்ற விழாவில் இலங்கை பிரதமர் திருரனில் விக்ரமசிங்கே கலந்துகொண்டு இந்தியா வின் உதவிகளுக்கு நன்றி தெரிவித்தார்

மத்திய உள்துறை அமைச்சர் இரு ராத்நாத் சிங் கேரளத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை வான் வழியே கற்றிப்பார்த்தார் மத்திய கற்றுலாத் துறை அமைச்சர் திரு

ஜே அல்போன்ஸ் மற்றும் மூத்த அதிகாரிகள் இந்த ஆய்வின்போது உடன் சென்றனர் திருராத்நாத் சிங் இன்று கேரள முதலமைச்சர் திருபினரயி விஜயன் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து நிவாரணப் பணிகள் குறித்து மறு ஆய்வு செய்கிறார் எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களுக்கும் அவர் செல்கிறார்

கேரளத்தன் வட மாவட்டங்களில் மழை மேலும் அதிகரித்துள்ள நிலையில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு மாநில அரசு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது உதவி மீட்புப் பணிகளில் ஈடுபட ராணுவம் மற்றும் கடற்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்

விஜயா கமலேஷ் தஹில்ரமணி இன்று பதவி ஏற்றுக்கொண்டார் சென்னையில் ஆளுனர் மாளிகையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோஹித் புதிய தலைமை நீதிபதிக்கு பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் சென்ளை உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திருமதிஇந்திரா பானர்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியாக உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதிக்கு திருமதி தஹில்ரமணி நியமிக்கப் பட்டார் அவர் இதற்கு முன்னர் மும்பாய் உயர் நீதிமன்றத்தில் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வந்தார் நீதிபதி

தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையின் நிர்வாகப் பிரிவிற்குள் நுழைய வேதாந்தா குழமத்தின் அதிகாரிகளுக்கு தேசிய பசுமைத் திர்ப்பாயம் அனுமதி அளித்துள்ள நிலையில் இதுகுறித்து அரசு எடுக்கவேண்டிய அடுத்தகட்ட நடவடிக்கை குறித்து விவாதிக்க தமிழக முதலமைச்சர் திருஎடப்பாடியழனிச்சாமி ஆலோசனைக் கூட்டம் ஒன்றை நடத்திஞர் துணை முதலமைச்சர் திரு ஆபன்வீர்செல்வம் மற்றும் பல்வேறு அமைச்சர்களும் தலைமைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்துகொண்டனர் ஆயினும் அடுத்தகட்ட நடவடிக்கை முடிவு செய்யப்பட்டதா என்பது குறித்து தகவல் வெளியாகவில்லை

டிவிஎஸ் லூகாஸ் நிறுவனத்தில் ஆய்வு மேற்கொண்டு இந்நிறுவனம் தானாகவே முன்வந்து உருவாக்கியுள்ள நீர் சேமிப்பு வசதிகளை பாராட்டிய அவர் உள்ளூர் மக்களின் தேவைகளை கார்பொரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் நிறைவேற்றவும் இந்நிறுவனம் முன்வரவேண்டும் எனக் கேட்டுக்கொண்டார் மற்ரெரு நிறுவனத்தின் உரிமங்களைப் புதுப்பிக்கும் பணிகள் நிலுவையில் இருப்பதால் சட்டபூர்வ நிபந்தனைகளை இந்நிறுவனம் நிறைவேற்றியவுடன் உரிமங்களைப் புதுப்பிக்க விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினூர் நீர்மிகு புதுச்சேரி இயக்கத்தின் கீழ்

புதுவையில் வடக்கு மாநில திமுக சார்பில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்மையில் காலமான திமுக தலைவர் கருணாநிதி க்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு கருணாநிதி யின் முழு உருவப்படத்தைத் திறந்துவைத்துப் பேசுகையில் கருணாநிதி விட்டுச்சென்ற இடத்தை திருமுகஸ்டாவின் நிரப்புவார் என்றும் அனைத்து மதசார்பற்ற சக்திகள் ஒருங்கிணைய இதுவே சரியான தருணம் என்றும் கூறிஞர் மாநில அமைச்சர்கள் சட்டப்பேரவைத் தலைவர் திருவைத்திலிங்கம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திருஎன் ரங்கசாமி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர் புதுவை தெற்கு மாநில திமுக சார்பில் கடற்கரை சாலையில் நேற்றிரவு நடைபெற்ற இதேபோன்ற நிகழ்ச்சியிலும் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர்

நாராயணசாமி தமிழகத்தை முந்திக்கொண்டு புதுவையில் கருணாநிதி க்கு சிலை அமைக்க முன்வந்திருப்பது அரசியல் பழிவாங்கும் நோக்கம் கொண்டது என்று அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திருஅன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார் இது அதிகார துஷ்பிரயோகம் என்பதால் திருநாராயணசாமி மீது நடவடிக்கை எடுக்கக்கோரி அஇஅதிமுக காங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்தி க்கு கடிதம் எழுதும் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினூர் இதுகுறித்து துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி க்கும் கடிதம் எழுதப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

லண்டனில் நேற்று காலமான நோபல் பரிசு பெற்ற இந்திய வம்சாவளி ஆங்கில எழுத்தாளர் வி எஸ் நைபால் மறைவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார்

மீண்டும் தலைப்புச்செய்திகள் அஸ்ஸாம் குடிமக்கள் பட்டியலில் தகுதியுள்ள எவர் பெயரும் விடுபட்டுப்போகாது என்று பிரதமர் திருநரேந்திர மோடி உறுதி அளித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத்சிங் கேரளத்தில் மழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இன்று வான்வழியே பார்வையிட்டார் சென்னை உயர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக திருமதிவி

தஹில்ரமணி இன்று பதவியேற்றுள்ளார்